தம்மை படுகொலை செய்ய இந்திய உளவுத்துறை சதி செய்வதாக தாம் கூறியதாக ஊடகங்களில் வந்துள்ள செய்திகள் பொய்யானவை என்று அவர்கூறினார்

ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்குகிறது

இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதிநிதிகளுடன் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு நேற்றிரவு அங்கு சென்றடைந்தார் சர்வதேச சவால்களை எதிர்கொள்ளும் கூட்டாளிகள் என்ற கருப்பொருளில் இம்மாநாடு நடைபெறவுள்ளது போக்குவரத்து வர்த்தகம் மற்றம் முதலீடு நீடித்த வளர்ச்சி பருவநிலை மாற்றம் தீவிரவாதம் குடிபெயர்ச்சி கடல்சார் மற்றும் இணையதள பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது

இம்மாநாட்டிற்கிடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்களை அவர் மேற்கொள்ள உள்ளார்

தம்மையும் இலங்கை பாதுகாப்புத்துறை செயலாளரயும் படுகொலை செய்ய இந்திய உளவுத்துறை சதி செய்வதாக தாம் கூறியதாக சில ஊடகங்களில் வந்துள்ள செய்திகள் பொய்யானவை என்றும் அடிப்படை ஆதாரமற்ற செய்தி என்றும் இலங்கை அதிபர் திரு மைத்றிபால சிறிசேனா கூறியிருக்கிறார் இத்தொடர்பாக நேற்று அவர் தொலைபேசியில் தொடர்புகொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேசினார் இந்தியா இவங்கை இடையிலான நட்புறவை சீர்குலைக்கும் வகையில் இதுபோன்ற பொய்யான செய்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம்சாட்டியுள்ளார் இலங்கையின் உண்மையான நட்பு நாடு இந்தியா என்றும் தனிப்பட்ட முறையில் தம்முடைய சிறந்த நண்பராக பிரதமர் திரு மோடி திகழ்வதாகவும் திரு சிறிசேனா கூறியுள்ளார்

அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்துகிறார்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

தேர்தல் நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்கு இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியனிலிருந்து ஏழு பிரதிநிதிகளுக்கு பூட்டான் அழைப்பு விடுத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு எம் ஜே அக்பரின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்டார் திரு அக்பர் மீது பாலியல் குற்றக்சாட்டு கமத்தப்பட்டதை அடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்தார் முள்ளதாக தம்மீதாள குற்றச்சாட்டை எதிர்த்து நீதிமன்றத்தில் திரு அக்பர் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார் ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்தவொரு பிரக்சினையையும் எழுப்புவதற்கு இல்லாமல் எதிர்க்கட்சிகள் திணறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்ரா காசியாப்பூர் ஹொசங்காபாத் பாலி மற்றும் மும்பை வடக்கு உள்ளிட்ட மக்களவைத் தொகுதிகளுக்குட்பட்ட பிஜேபி தொண்டர்களிடையே பிரதமர் செயலி மூலம் நேற்று அவர் உரையாடினார் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் தவறிவிட்டதாக அவர் கூறினார் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது பிம்மரு மாநிலம் என்றழகைகப்பட்டது என்றும் தற்போது அமாநிலத்தில் சிவராஜ்சிங் சௌகான் தலைமையிலான அரசு திறம்பட ஆட்சி புரிந்து வருவதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் ஆட்சிக்கு வருவதை நோக்கமாக கொள்ளாமல் தேசத்தின் வளர்ச்சியில் பங்களிப்பை செய்யவே பிஜேபி தொடங்கப்பட்டதாக பிரதமர் கூறியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதற்கான அறிவிப்பை மும்பையில் நேற்று மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி வெளியிட்டார் அடுத்த ஆண்டிற்கான ஹஜ் நடைமுறைகள் முள்ளதாக தொடங்கப்படுவதள் மூலம் தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு இந்திய சவுதி அரேபிய அரசுகளுக்கு போதமான காலஅவசாகம் கிடைக்கும் என்று கூறினார் ஹஜ் யாத்தீரிகர்களின் பாதுகாப்பு மற்றும் போதுமான மருத்துவ வசதிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாக அவர் தெரிவித்தார்

ஏராளமானோர் காயமடைந்தனர்

மாநில ஆளுநர் திரு சத்பால் மாலிக் ஸ்ரீநகரில் காணொலிக்காட்சி மூலம் இதனை தொடங்கி வைக்கிறார் ஊரக மற்றும் பின்தங்கிய வகுப்பினர் வசிக்கும் பகுதிகளில் நிதிச்சேவைகளை அளிக்கும் வகையில் இது தொடங்கப்பட்டுள்ளது

இந்த வங்கியின் அன்றாடப் பணிகளை வங்கியின் மண்டல கிளை கண்காணிக்கவுள்ளது தொலைத் தொடர்பு சேவை வழங்கும் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கும் சேவையை நிறுத்துமுன் முப்பது நாட்களுக்கு முன்னதாக அறிவிக்கை வழங்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்க மத்திய அரசு தீர்மானித்துள்ளது தொலைத் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் பரிந்துரையின்படி இந்த முடிவை தொலைத் தொடர்பு ஆணையம் மேற்கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் இதுவரை இருந்த அரசுகளில் பள்ளிக் கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கியது அஇஅதிமுக அரசுதாள் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

பேரிடர் காலங்களில் பாதிக்கப்படும் மக்களை மீட்க மீட்புக் குழுக்கள் தயாராக இருப்பதாக வருவாய்த் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் கூறியிருக்கிறார்

மழை வெள்ளத்தின்போது தண்ணீர் தேங்கும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து அங்கு உரிய தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் டென்மார்க் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள கூலிறதிக்கு முந்தைய கற்று ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் ஐந்து பேர் பங்கேற்கவுள்ளனர்

ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டி இன்று மஸ்கட்டில் தொடங்குகிறது இந்தியா தமது தொடக்க ஆட்டத்தில் ஓமனை எதிர்கொள்கிறது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் ஹரியாளா டெல்லி அணியையும் புளே குஜராத் அணியையும் எதர்கொள்கின்றன